புதியகண்டுபிடிப்புகள் மற்றம் ஒருங்கிணைப்பு மூலமேநீடித்தவளர்ச்சியைஅடைய முடியும் என்று பிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார் வடாக் பகுதியின் தற்போதையசூழல் குறித்துபாதுகாப்புத்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மாநிலங்களவையில் இன்றுவிளக்கமளிக்கிறார்

தமிழகத்தில் சுட்டப்பேரவைதேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தலைமைத் தேர்தல் ஆணையக்குழு

ஆஸ்திரேலியடுப்பன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் கற்றில் இந்தியாவின் திவிச் சரண் மற்றும் அங்கிதாரெய்னா இணைகள் இன்று பங்கேற்கிறது

உலகநீடித்தவளர்ச்சிமாநாட்டின் தொடக்கநிகழ்ச்சியில் உரையாற்றியஅவர் சுகாதாரம் பருவநிலைஆகியவற்றுக்கிடையேதொடர்பு இருப்பதாகவும் இதவேஎதிர்காலத்தைதீர்மானிக்கும் என்றும் தெரிவித்தார்

விலங்குகள் மற்றும் வனப்பகுதிகளைபாதுகாத்தலும் நீடித்தவளர்ச்சிக்கானஒருகாரணம் என்றுஅவர் தெரிவித்தார்

வேளாண் துறையில் அடுத்தஆண்டுமுப்பது ஜிகாவாட் அளவிற்குசூரியமின்சக்திஉற்பத்திசெய்யப்படும் என்றுஅவர் கூறினார்

இந்தியாவில் தயாரிக்கப்பட்டுள்ளதடுப்பு மருந்துகள் உலகின் மற்றநாடுகளுக்குஅனுப்பும் பணிதொடர்ந்துநடைபெற்றுவருகிறது அந்தவகையில் பார்படோஸ் மற்றும் டொமினிக்காநாடுகளுக்குதடுப்பு மருந்துஅனுப்பப்பட்டுள்ளது இதற்காகபார்படோஸ் பிரதமர் மியாஅமோர் மோட்லி

பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் நினைவு தினம் இன்றுஅனுசரிக்கப்படுகிறது

வெளியிட்டுள்ளடுவிட்டர் பதிவில் தீன்தயாள் உபாத்யாயாவின் இவ குறித்து அவர் வாழ்க்கைமுறைஅனைவருக்கும் உத்வேகம் அளிப்பதாககுறிப்பிட்டுள்ளார் நாட்டின் கிழக்குலடாக் பகுதியில் நிலவும் தற்போதையகுழல் குறித்தபாதுகாப்புத்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மாநிலங்களவையில் இன்றுவிளக்கம் அளிக்கிறார்

இந்தியா சீனாராணுவகமாண்டர் நிலையிவானதன்பதாம் கற்றுபேச்சுக்களின்போதுமேற்கொள்ளப்பட்டஆப்பந்தத்தின் அடப்படையில் படைவிலக்கல் நடைபெற்றுவருவதாகவும் சீனபாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பருப்பு உற்பத்தியில் இந்தியாகயசார்பைநோக்கிமுன்னேறிகொண்டிருப்பதாகமத்தியவேளாண்துறைஅமைச்சர் திருநரேந்திரசிங் தோமர் கூறியுள்ளார்

தமிழ்நாடு கர்நாடகா பீகார் குஜராத் மத்தியபிரதேசம் ராஜஸ்தான் மேற்குவங்கம் மகாராஷ்டரா சத்தீஷ்கர் ஆகியபத்துமாநிலங்களில் அதிகமானவர்களுக்குதடுப்பு மருந்தசெலுத்தப்பட்டுள்ளதாககுறிப்பிட்டார்

தமிழகம் வந்துள்ளதலைமைத் தேர்தல் ஆணையர் திரு குளில் அரோராதலைமையிவானகுழுவினர் சட்டப்பேரவைதேர்தல் ஏற்பாடுகள் குறித்து சென்னையில் இன்றுதலைமச் செயலாளர் மற்றும் காவல்துறைஉள்ளிட்டபல்வேறுதுறையின் உயரதிகாரிகளுடன் ஆலோசனைநடத்தவுள்ளனர் இந்தஆலோசனையின்போது தமிழகசட்டப்பேரவைதேர்தலைஎத்தனைகட்டங்களாகநடத்துவது

முள்ளதாக நேற்றுநடைபெற்றஆவோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றஅரசியல் கட்சிபிரதிநிதிகள் மாநிலத்தில் ஒரேகட்டமாகதேர்தலைநடத்தவேண்டும் எனவலியுறுத்தினர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறைக்கானநிதிஒதுக்கீடு மத்தியஅரசின் பட்ஜெட்டில் அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்தஒதுக்கீடு பெண்களுக்குஅதிகாரமளிக்கவும் அவர்களதுமுன்னேற்றத்திற்கும் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என இந்திய சமூக அறிவியல் ஆய்வு நிறுவனத்தின் உறுப்பினரும் சாஸ்த்ராபல்கலைக் கழகபேராசிரியருமானதிரு

மியான்மரில் ரானுவம் ஆட்சியைகைப்பற்றியதைஅடுத்துஅந்நாட்டிற்குஎதிராகஅமெரிக்காதடைவிதித்துள்ளது

ஆஸ்திரேலியஒப்பன் டென்னிஸ் போட்டியில் இந்தியவீரர்கள் இன்று பங்கேற்கின்றனர் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் கற்றில் திவிச் சரண் ஸ்லோவேக்கியாவின் ஜெவாளி இணை ஜெர்மனி இணையைஎதிர்கொள்கிறது மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் அங்கிதாரெய்னா ருமேனியாவின் பூசர்னெஸ்கா இணை ஆஸ்திரேலிய இணையைஎதிர்கொள்கிறது ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாம் சுற்றில் ரஃபேல் நடால் மெத்வதேவ் ஆகியோர் விளையாடுகின்றனர் மகளிர் பிரிவு இரண்டாம் கற்றில் பிலிஸ்கோவா கோலின்ஸ் சோஃபியாகெனின் ஆகியோர் பங்கேற்கின்றனர்